முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் உறுதிப்பட தெரிவித்துள்ளார்

ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுனில் குமார் இறுதிப்போட்டிக்கு தகுதிப் பெற்றுள்ளார் இனி விரிவான செய்கிகள் குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் தமிழகத்தில் எந்த சிறபான்மையினருக்கும் பாதிப்பில்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதிப்பட தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர் இச்சட்டம் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் சென்னை மாநகரின் குடிநீர் பிரச்சினையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொன்டு வருவதாக உள்ளாட்சித் துறை அமச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்று பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது குறக்கிட்டு பேசிய அமைச்சர்

அமைச்சர் திரு பாண்டியராஜன் மீதான உரிமை மீறல் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை அடுத்து திமுக உறுப்பினர்கள் இன்று பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் மாநில அமைச்சர் திரு பாண்டியராஜன் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது தொடர்பாக அண்மையில் பேரஎவயில் தெரிவித்த கருத்து உண்மைக்கு மாறானது அவை உரிமையை மீறிய செயல் என்றும் அவர் மீது பேரவைத் தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தை கொண்டுவந்த திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு வலியுறுத்தினார் இதற்கு பதில் அளித்த அமைச்சர் திரு பாண்டியராஜன் ஏற்கனவே இதுகுறித்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இரட்டை குடியுரிமை தொடர்பாக பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டி தாம் தெரிவித்த கருத்தில் தவறு இல்லை என்று நீண்ட விளக்கம் அளித்தார் பின்னர் இதன்மீது தீர்ப்பு அளித்த பேரவைத் தலைவர் திரு தனபால் இந்த பிரச்சினை உரிமை மீறல் இல்லை என்று கூறி அதனை நிராகரித்தார் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது வெளியான சில தகவல்கள் கூட்டுறவு வங்கிகள் விவசாயக் கடன் வழங்க நில ஆவணங்கள் சம்ப்பிப்பது உட்பட புதிய நிபந்தனைகளை மத்திய அரசு கொண்டு வருவதால் தமிழகத்தில் உண்மையான விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவது பாதிக்கப்படாது என்று அமைச்சர் திரு செல்லுர் ராஜூ தெரிவித்தார் தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்கள் ரேஷன் பொருட்களை எளிதில் பெற ஏதுவாக நகரும் நியாய விலைக் கடைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது பற்றி பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் நெடுஞ்சாலை பகுதிகளில் விபத்துக்களில் சிக்குவோரின் உயிரை காப்பாற்றுவதில் முக்கியமான கோல்டன் அவர்ஸ் என்று அழைக்கப்படும் ஒருமணி நேரத்திற்குள் உரிய முதல்கட்ட சிகிச்சைபெற ஏதுவாக நெடுஞ்சாலை பகுதிகளில் மருத்துவ எமயங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்ச் டாக்டர் விஜயபாஸ்கள் தெரிவித்தார் கள்ளியாகுமி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் சாத்தியக்கூறு உள்ள இடங்களில் கடல் அரிப்பை தடுக்கவும் புயல் காலங்களில் காற்றின் வேகத்தை கட்டுப்படுத்தவும் சவுக்குமர தோப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறினார் எதிர்காலத்தில் தேவைப்படும் போது சதுப்பு நில காடுகள் அமைப்பது குறித்து அரசு பரிசீலிக்கும் என்று அவர் தெரிவித்தார்

மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் திருச்சி மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் தூய்மை இந்தியா இயக்கம் மற்றம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கரூர் மாவட்டம் குளித்தலையில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்தனொண்ட குளித்தலை சார் ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரகுமான் நமது வீட்டையும் நாட்டையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியது தம் ஒவ்வொருவரின் கடமை என்று கூறினார் திருச்சி கள விளம்பர அலுவலர் திரு தேவி பத்மநாபன் பேசுகையில் கலை பண்பாடு கலாச்சாரம் மதம் இனம் போன்ற பல்வேறு வேற்றுமைகள் இருந்தாலும் அனைவரயும் ஒன்றிணைத்து ஒற்றுமையை பேணிக்காக்க ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தை மத்திய அரசு னென்டு வந்துள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஷேக் அப்துல் ரகுமாள் கல்லூரி முதல்வர் மாரியம்மாள் மனநல ஆவோசர் மகேஸ்வரி கள விளம்பர அலுவலர் ரவீந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் துய்மை இந்தியா மற்றும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மானவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன

இராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் புதிய கலங்கரை விளக்கத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் மீனவர்கள் ஈடுபட்டால் எல்லை கடந்துசெல்லும் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று கூறினார்

அண்மையில் புததில்லி வந்திருந்த இலங்கை பிரதமர் திரு மகேந்த ராஜபக்சே யிடம் இத்தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார்

திறன்மேம்பாட்டு பயிற்சி திட்டம் துத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

இந்நிகழ்ச்சியில் கலந்தனெண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாவட்ட திறன் மேம்பாட்டு பயிற்சி உதவி இயக்குநர் திருமதி ஏஞ்சல் விஜயா நிர்மலா திறன் மேம்பாட்டு பயிற்சி இளைஞர்களுக்கு ஒரு வர பிரசாதமாக அமைந்துள்ளது என்றார்

வேலூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டதையடுத்து வார்டுகள் மறுவரையறை செய்யப்பட்டதற்கான வரைவு பட்டியலை ஆட்சியர் திரு சண்முக சுந்தரம் இன்று வெளியிட்டார்

திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு புதிதாக உருவாகியுள்ள தென்காசி மாவட்டத்தில் உள்ள நனாட்சி பேருராட்சி ஊரக உள்ளாட்சிகளுக்கான வார்டு மறுவரையறைக்கான வரைவு பட்டியலை மாவட்ட ஆட்சியர் திரு அருண் சுந்தர் தயாளன் இன்று வெளியிட்டார்

எதிர்கட்சித் தலைவர் என்ற முறையில் அரசின் செயல்பாடு தொடர்பாக மக்களுக்கு தெரிவித்த சில தகவல்களுக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் திரு ஸ்டாலின் தமது மனுவில் கூறியுள்ளார்

இறுதிப்போட்டியில் சுனில் குமார் கிர்கிஸ்தானின் அஸாத்தை எதிர்கொள்கிறார் மகளிர் டுவெள்டி டுவெள்டி கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இன்டஸூக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் இரண்டு ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மின்டன் போட்டி பார்சிலோனாவில் இன்று தொடங்கியது